நம் நாட்டின் கோவிட் தடுப்பூசி திட்டம் வரலாற்று சாதனை என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி திட்டத்தை துவக்கி வைத்தார்

நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

நேரத்தில் தடுப்பூசி கிடைக்க அயராது உழைத்த விஞ்ஞானிகள் சரியான ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்களை பாராட்டிய பிரதமர் இதன்மூலம் உலக அளவில் இந்தியாவின் திறமை மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியாவிடமிருந்து உலக நாடுகள் கற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் சுயசார்பு இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவும் இதை குறிப்பிட்டார்

புதுதில்லி எயிம்ஸ் மருத்துவமனையில் தடுப்பூசி வழங்கும் பணிகளை பார்வையிட்ட சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் மத்திய மக்கள் பங்களிப்புடனேயே இத்திட்டம் பெரும் வெற்றி பெற்றதாக கூறினார்

எடப்பாடி கே

உடுமலை கே ராதாகிருஷ்ணன் நாமக்கல் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா தர்மபுரி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் ஆகியோரும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்தனர் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு

வீரமணி முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தார்

புதுக்கோட்டை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணியை ஆட்சித்தலைவர் திருமதி உமாமகேஸ்வரி இன்று ஆய்வு செய்தார்

நெல்லை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை டீன் டாக்டர் வனிதா தடுப்பூசி வழங்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டார்

ஒசூர் அரசு மருத்துவமனையில் இத்திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கனுப் பொங்கல் என்றும் கன்னிப் பொங்கல் என்றும் அழைக்கப்படும் இத்தினத்தில் உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு பெரியோர்களிடம் ஆசி பெற்று பல்வேறு விளையாட்டுகள் விளையாடி மகிழ்வது சிறப்பம்சமாகும்

முன்னதாக இந்த போட்டிகளை இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வீர விளையாட்டில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்